மேற்குவங்க அரசு சிபிஐ நடவடிக்கைகளை கண்டித்து மேற்கொண்டு வரும் போரட்டம் தொடர்பாக எழுந்த அமளியை அடுத்து நாடாளுமன்ற இரு அவைகளிலும் நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டன செல்வி மம்தா பானா்ஜின் அரசு குற்றவாளிகளை பாதுகாப்பதாக மத்திய சட்ட அமைச்சா் திரு ரவிசங்கள் பிரசாத் குற்றம்சாட்டியுள்ளார் மாநில மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்பநலத்துறையின் தாய்சேய் நல பாதுகாப்புக்கான வாகன சேவையை முதலமைச்சள் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று தொடங்கி வைத்தாா் உலக புற்றுநோய் தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டது சென்னை ஒப்பன் சேலஞ்சா் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் கதே விஜய் சுந்தர் பிரசாந்த் ஆகியோர் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர் இனி விரிவான செய்திகள் மேற்குவங்கத்தில் சாராத நிதி நிறுவன மோசடி தொடர்பான வழக்கில் சாட்சியாக உள்ள காவல்துறை ஆணையர் திரு ராஜீவ்குமார் விசாரிப்பதற்கு சிபிஐ அதிகாரிகள் அவரது வீட்டிற்கு சென்றதை ஆட்சேபித்து அம்மாநில முதலமைச்சள் செல்வி மம்தா பானா்ஜி எதிா்ப்பு தெிவித்து நேற்று மாலை முதல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார் இந்த விவகாரம் இன்று நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் எதிரொலித்தன திரிணமூல் காங்கிரஸ் கட்சி உறுப்பினா்கள் சிபிஐ நடவடிக்கைக்கு எதிராக குரல் எழுப்பி அமளியில் ஈடுபட்டனர் இதர எதிர்க்கட்சி உறுப்பினர்களும் அவர்களுடன் இணைந்து அரசின் நிர்வாகத்தை வைத்து மத்திய அரசு அரசியல் நடத்தி வருவதாக குற்றம்சாட்டி அமளியில் ஈடுபட்டனர் இதையடுத்து மக்களவையும் மாநிலங்களவையும் பலமுறை ஒத்தி வைக்கப்பட்டு பின்னா் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன மக்களவையில் பேசிய மத்திய உள்துறை அமைச்ச் திரு ராஜ்நாத்சிங் கொல்கத்தா சும்பவம் இதுவரை எந்த மாநிலத்திலும் நடைபெறாத ஒன்று என்றும் இது தூதிருஷ்டவசமானது என்று தெரிவித்தாா் இதனிடையே மேற்குவங்க அரசு அதிகாரிகள் பிஜேபி க்கு எதிராக செயல்பட்டு வருவதாகவும் தேர்தல் அறிவிக்கப்படாத நிலையில் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறும் கூறி பாதுகாப்புத்துறை அமைச்சா் திருமதி நிா்மலா சீதாராமன் பிஜேபி மூத்த தலைவா் திரு முக்தாா் அபாஸ் நக்வி திரிணமூல் காங்கிரஸிலிருந்து அண்மயில் பிஜேபி யில் இணைந்த திரு முகுல்ராய் உள்ளிட்டோா் தேர்தல் ஆணையத்திடம் புகார் மனு அளித்துள்ளனர் இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த மத்திய சட்ட அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் மத்திய அரசு முறைகேடுகளில் ஈடுபடுபவர்கள் மீது பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் மேற்குவங்க அரசு தவறு செய்த அதிகாரிகளை பாதுகாத்து வருவதாகவும் குற்றம்சாட்டினார் ஊழலில் ஈடுபட்டவா்களுக்கு் ஆதரவு அளித்து எதிர்க்கட்சிகள் மாபெரும் கூட்டணி அமைத்துக் கொண்டாலும் பிஜேபி தலைமையிவாள அரசு ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகளை தொடா்ந்து மேற்கொள்ளும் என்றார் முன்னதாக இன்று சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய நிதித்துறை இணை அமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் ஊழல் குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும்போது அதளை தடுக்கும் விதத்தில் ஒரு மாநில முதலமைச்சி செயல்பட்டது இந்திய ஜனநாயகத்திற்கு எதிரானது என்று கூறியுள்ளார் மேற்குவங்கத்தில் நடைபெற்று வரும் அரசியல் சூழ்நிலை குறித்து அம்மாநில ஆளுநர் திரு கே என் திரிபாதி மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு அறிக்கை அனுப்பியுள்ளார் எனினும் செல்வி மம்தா பானா்ஜி தொடா்ந்து தாணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறாா் அவருக்கு காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி சமாஜ்வாதி கட்சி தலைவர் திரு முலாயம்சிப் யாதவ் உள்ளிட்ட பல்வேறு கட்சித் தலைவா்கள் ஆதரவு தெரிவித்துள்ளனர் இதனிடையே சாரதா நிதி நிறுவன மோசடி தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு மேற்குவங்க அரசு ஒத்துழைப்பு அளிக்க உத்தரவிடக்கோரி சிபிஐ தாக்கல் செய்த மனு நாளை விசாரணை எடுத்துக் கொள்ளப்படும் என்று உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது ஆந்திர மாநிலத்தில் தெலுங்கு தேசம் கட்சியும் ஒய் எஸ் ஆர் காங்கிரஸும் குடும்ப அரசியலில் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர்களுக்கு தேசிய ஜனநாயகக் கூட்டணியில் இடமில்லை என்றும் பிஜேபி தலைவர் திரு அமித்ஷா கூறியுள்ளார் ஆந்திர மாநிலத்தில் பொதுக்கூட்டம் ஒன்றில் பேசிய அவர் மத்தியில் ஆளும் பிஜேபி அரசு மக்களின் நலன் குறிப்பாக விவசாயிகளின் நலனை பாதுகாப்பதற்கு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகக் குறிப்பிட்டார் மாநில மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்பநலத்துறையின் தாய்சேய் நல பாதுகாப்புக்கான வாகன சேவையை முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று கொடியசைத்து தொடங்கி வைத்தாா்

சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியத்தால் தெரிவு செய்யப்பட்ட யோகா மற்றும் இயற்கை மருத்துவர்கள் விரிவுரையாளர்களுக்கான பணி நியமன ஆணைகளையும் அவர் வழங்கினார் விபத்தில் கைகளை இழந்தவர்களுக்கு அறுவை சிகிச்சை மூலம் கைகளைப் பொருத்திய ஸ்டான்லி அரசு மருத்துவமனை மருத்துவர் டாக்டர் ராமதேவி மற்றும் மருத்துவ குழுவினருக்கு முதலமைச்ச் பாராட்டு தெரிவித்தார் கைகளை இழந்த தொழிலாளிக்கு பணி நியமன ஆணையையும் அவர் வழங்கினார் தாம்பரம் அரசு மருத்துவமனையில் பணியின்போது ஏற்பட்ட விபத்தில் கண்பார்வை இழந்த செவிலியருக்கு ஐந்து லட்சம் ரூபாய்க்கான காசோலையையும் முதலமைச்சா் வழங்கினார் தமிழகத்தில் நேரடி நெல் கொள்முதல் செய்வதில் முறைகேடுகள் ஏதும் நடைபெறவில்லை என்று மாநில உணவு அமைச்சர் திரு காமராஜ் கூறியுள்ளார் தஞ்சாவூரில் நடைபெற்ற சும்பா பருவ நெல் கொள்முதல் குறித்த கலந்தாய்வுக் கூட்டத்திற்குப் பின்னா் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கொள்முதல் தொடர்பாக தெரிவிக்கப்படும் புகார் மீது அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து வருவதாகக் கூறினார்

சென்னையில் சாலை பாதுகாப்பு வார விழாவையொட்டி சேப்பாக்கத்தில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை தொடங்கி வைத்தாா் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சாலை விபத்துக்களை தவிர்க்கவும் பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்ளவும் விழிப்புணா்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாகக் கூறினாா்

விபத்துக்கள் நிகழும் இடங்களைக் கண்டறிந்து அதனை தடுப்பதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகம் திரு விஜயபாஸ்கள் தெரிவித்தாா் சாலை பாதுகாப்பு வாரவிழாவையொட்டி மாநிலம் முழுவதும் பல்வேறு விழிப்புணா்வு நிகழ்ச்சிகள் மற்றும் பேரணிகள் நடத்தப்பட்டன சர்வதேச புற்றுநோய் தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டது புற்றுநோயின் பிடியிலிருந்து மக்களை காக்கவும் இந்நோய் தொடர்பாக விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் உலகம் முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன இந்த தினத்தையொட்டி குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு வெளியிட்டுள்ள செய்தியில் சுகாதாரமான வாழ்க்கை நிலை சரியான உணவுப் பழக்கம் அவ்வப்போது உடற்பரிசோதனை ஆகியவை மூலம் இந்த நோயை தடுக்க முடியும் என்று கூறியுள்ளார் முன்னதாகவே கண்டறியும் நடவடிக்கையும் குறைந்த செலவிலான சிகிச்சையும் கிராமப்புறங்களில் அமல்படுத்த வேண்டுமென்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பிரதம் திரு நரேந்திரமோடி விடுத்துள்ள செய்தியில் புற்றுநோய் ஆரம்பக் கட்டத்திலேயே கண்டறிவதற்கு தமது அரசு புதிய திட்டங்களை அறிமுகப்படுத்தி உள்ளதாகக் கூறியுள்ளார் ஏழை மக்கள் சிகிச்சை பெறுவதற்கு ஏதுவாக குறைந்த விலையில் உயிர்காக்கும் மருந்துகள் கிடைக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் புற்றுநோய் தொடர்பான அளிக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார்

உலகம் முழுவதிலும் பத்து லட்சத்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு வாய் புற்றுநோய் மார்பக புற்றுநோய் க்ப்ப்பை புற்றுநோய் ஏற்பட்டதாக ஆய்வுகள் தெரிவிப்பதாக டாக்டர் சந்தா தெரிவித்தார்

இது தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிபதிகள் திரு மணிக்குமார் திரு சுப்ரமணிய பிரசாத் ஆகியோர் அடங்கிய அம்வு இந்த விவகாரம் தொடர்பான நிபுணர்ளின் கருத்தை அறிந்து அதற்கேற்ப செயல்பட வேண்டுமென்று அறிவுறுத்தினர் இது தொடர்பாக தமிழக அரசு பதிலளிக்குமாறும் உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கை அடுத்த வாரத்திற்கு ஒத்திவைத்தனர் உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் கும்பமேளா வின் ஒரு பகுதியாக இன்று மவுனி அமாவாசையையாட்டி மூன்று கோடிக்கும் அதிகமான பக்தர்கள் புனித நீராடி வருகின்றனர் தமிழகத்திலும் மகோதய தை அமாவாசையையொட்டி ராமேஸ்வரம் முக்கடல் சங்கமிக்கும் கன்னியாகுமி ஆகிய இடங்களிலும் நீர்நிலைகளிலும் மக்கள் புனித நீராடி முன்னோர்களை வழிபட்டனர் விளையாட்டுச் செய்திகள் சென்னையில் இன்று தொடங்கிய சென்னை ஒப்பன் சேலஞ்சா் டென்னிஸ் போட்டியின் இந்திய வீரர்கள் அர்ஜுன் கதே விஜய் சுந்தர் பிரசாந்த் ஆகியோர் இரண்டாவது கற்றுக்கு முன்னேறியுள்ளனர்